அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ருவாண்டா வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து உதவிடும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார்

முறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தொலைநோக்கு திட்டத்தில் உத்திரபிரதேச அரசு தெரிவித்துள்ளது உலக ஆடவர் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகின்றன

பாதுகாப்பு வர்த்தகம் வேளாண்மை தோல் மற்றும் பால் உள்ளிட்ட துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன

அதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தளர் ருவாண்டாவில் விரைவில் இந்தியா ஒரு தூதரகத்தை அமைக்கும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவு பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட வசதிகளை இந்த தூதரகம் கவளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளி மக்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் இந்திய மக்கள் எந்த நாட்டுக்குச் சென்றாலும் தங்களின் அடையாளத்தை பதிவு செய்து இந்தியாவின் தூதர்களாக திகழ்கிறார்கள் என்றார் ருவாண்டாவுக்கு வருகை தந்த முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் திரு மோடி பெறுகிறார்

ருவாண்டாவில் சத்து குறைபாட்டால் வாடும் குழந்தைகளுக்கு உதவ அந்த நாட்டு அதிபரால் தொடங்கப்பட்டுள்ள ஏழை குடும்பங்களுக்கு பசு வழங்கும் திட்டத்திற்கு இந்த பசுக்கள் அளிக்கப்படுகிறது ருவாண்டா பயனத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி உகாண்டா செல்கிறார்

இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் முறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய மனுவிற்கு பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை நேற்று பரிசீலித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு ஏற்கனவே இது தொடர்பாள வழக்குகளை விசாரித்து வரும் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்வது மற்றும் நிக்கா ஹலாலா நடைமுறைகளை சட்ட விரோதமானவையாக அறிவிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முத்தலாக் முறைக்கு தடை விதித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த ஆண்டு மார்ச் மாதம் இதுபோன்ற மனுக்களை அரசியல் சாசன விரிவான அம்வுக்கு மாற்றி உத்தரவிட்டது குற்ற வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டு அதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தடை விதிக்காத நிலையில் சும்பந்தப்பட்ட நாடாளுமன்ற சுட்டமன்ற உறுப்பினா்கள் தொடா்ந்து பதவியில் நீடிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அர்வு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தது

நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் அவையை திசை திரு நரேந்திரமோடியும் திருப்பிவிட்டதாகக் கூறி காங்கிரஸ் கட்சி உரிமை மீறல் பிரச்சினை கொண்டுவரப் போவதாக கூறியிருப்பதை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் விமர்சித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற விதி முறைகளை காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர் திரு ராகுல்காந்தியும் சியாக தெரிந்து கொள்ளாததே இதற்குக் காரணம் என்றார் உரிமை மீறல் பிரச்சினையை எழுப்ப அவர்களுக்கு எல்வா உரிமையும் உள்ளபோதிலும் எந்தெந்த பிரச்சினைகளில் உரிமை மீறலை எழுப்ப முடியும் என்ற விதியை அவர்கள் படிக்க வேண்டுமென்றும் திரு அனந்த்குமார் கூறினார் மக்களவையில் உறுப்பினா்களின் பேச்சு கண்காணிக்கப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவா் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறிய குற்றச்சாட்டை அவர் மறுத்தார்

சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து திருமாவ்பூர் செல்லும் மின்சார ரயிலில் பயணம் செய்த நான்கு பேர் தவறி விழுந்ததில் இன்று உயிரிழந்தனர் சென்னை கிண்டியை அடுத்த பரங்கிமலை ரயில் நிலையம் அருகே இந்த விபத்து நிகழ்ந்தது ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகளின் தோள் பை அருகில் இருந்த சிமெண்ட் தடுப்பில் மோதியதில் அவாகள் ஒடும் ரயிலிலிருந்து கீழே விழுந்தனா் இதில் மூன்று போ சம்பவ இடத்திலும் ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலும் உயிரிழந்தனர்

இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் சந்தித்து ஆறுதல் கூறினார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய மாநில அரசு அனைத்து மருத்துவ உதவிகளையும் மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பாதுகாக்கும் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஆவணத்தை உச்சநீதிமன்றத்தில் உத்திரபிரதேச அரசு இன்று தாக்கல் செய்துள்ளது தாஜ்மஹாலை கற்றியுள்ள பகுதி முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்கள் இல்லாத மண்டலமாகவும் கற்றுக்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் தொழில்கள் மூடப்பட வேண்டுமென்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிபதிகள் திரு எம் பி லோக்கூர் திரு தீபக் குப்தா ஆகியோர் முன்னிலையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஆவணத்தில் காலி குடிநீர் பாட்டில்கள் உட்பட பிளாஸ்டிக் அற்ற மண்டலமாக அந்த பகுதி மாற்றப்பட வேண்டுமென்றும் கூறப்பட்டுள்ளது

இந்த வெற்றி விழாவின் நிறைவு நிகழ்ச்சி வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்றும் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அப்போது மலர்வளையம் வைக்கப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த போரில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான வீரர்கள் இன்னமும் போர் நினைவை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் ரயில்வேக்கு ஆள் சோ்ப்பதாகக்கூறி மோசடியில் ஈடுபட்ட எட்டு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது லக்னோவில் உள்ள ச்பாக் ரயில் நிலையத்தில் ஆள்கேன்ப்பு பயிற்சி நடப்பதாகக் காட்டி போலியான இனையதளம் ஒன்றையும் ரயில்வே ஆள்சேர்ப்பு வாரியம் பெயரில் உருவாக்கி வைத்திருந்ததாக அவா்கள் மீது குற்றம்சாட்டப்பட்டுள்ளது ரயில்வேக்கு ஆள் எடுப்பதில் எந்தெந்த முறைகளை அரசு பின்பற்றுமோ அந்த முறைகள் அனைத்தையும் அவர்கள் போலியாக செய்ததாகவும் சிபிஐ கூறியிருக்கிறது பாகிஸ்தானில் நாளை பொது தேர்தல் நடைபெறுவதை அடுத்து தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்தது

திருவாரூர் மாவட்டத்தில் பிரதமின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது